பாகுபாடும் காட்டவில்லை என பிரதமர் திரு

தமிழகத்தில் கோவிட் சூழலில் அலுவலகங்களில் கடைபிடிக்க வேண்டிய புதிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ளது

டாக்டர்

மக்கள் சுகாதாரமான வாழ்க்கை முறைக்கு மாற வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் குறிப்பிட்டார் கோவிட் ஊரடங்கின் போது மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பிற நாடுகளை ஒப்பிடும் போது சிறப்பானதாக உள்ளது எனவும் பிரதமர் கூறினார்

பிரதமர் இதுவரை கோவிட் எதிர்ப்பு நடவடிக்கைகள் போதை ஒழிப்பு நீர்சேமிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து உரையாற்றியுள்ளார்

ராம்நாத் கோவிந்த் இன்று ஒப்புதல் அளித்துள்ளார் இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள வங்கிகளில் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது

தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் உள்ளிட்டவை இச்சட்டத்தின் மூலம் பாதிக்காது எனவும் கூறப்பட்டுள்ளது

ஹர்ஷ்வர்த்தன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் இக்கூட்டத்தில் நாட்டின் தந்போதைய நிலவரம் நோய் பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படுகிறது மேலும் மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் இதில் ஆராயப்படுகிறது மத்திய அமைச்சர்கள் டாக்டர்

ஜெய்சங்கர் திரு ஹர்தீப்சிங்பூரி இணை அமைச்சர்கள் திரு கிஷண்ரெட்டி திரு மன்சுக் மாண்டவியா திரு அஷ்வினிகுமார் சௌபே ஆகியோர் பங்கேற்றுள்ளனர்

சா்வதேச சிறு குறு நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி ட்விட்டரில் அவா் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இத்துறை திகழ்வதாக குறிப்பிட்டார்

ஷ்மா மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் பொன்விழா கொண்டாடங்கள் முறையில் நடத்தப்படும் என அத்துறைக்கான தலைமை இயக்குநர் மின்னணு டாக்டர்

புதுதில்லியில் இதனை தெரிவித்த அவர் பள்ளி மாணாக்கரிடையே அறிவியல் துறைகளில் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் இவ்விழாவின் முக்கிய அம்சமாகும் எனக் கூறினார் பல்வேறு மாநிலங்களில் உள்ள அறிவியல் ஆராய்ச்சி மையங்களில் சிறப்பு கண்காட்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்

இதன்படி அனைத்து அலுவலகங்களிலும் பணியாளர்கள் தெர்மல் ஸ்கேனர் மூலம் பரிசோதனை செய்யப்பட்டு கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தப்படுத்திய பின்னரே உள்ளே அனுமதிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோய் அறிகுறி எதுவும் இல்லாத பணியாளர்கள் மட்டுமே அலுவலகத்திற்குள் வர நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகளிலிருந்து பணியாளர்கள் அலுவலகம் வர முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது

அனைத்து பணியாளர்களும் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும் என மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது

எடப்பாடி கே

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவா் மாநிலத்தில் தற்போதைய சூழலில் பள்ளிகள் திறப்பது சாத்தியமில்லை என்றார் பள்ளிகள் திறப்பது குறித்து கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மாணாக்கருடன் அமைச்சர்கள் அளவில் கலந்தாலோசித்த பின் முதலமைச்சர் முடிவை மேற்கொள்வார் என்றும் அமைச்சர் கூறினார் முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கோவிட் சிகிச்சைக்கான மருத்துவ உபகரணங்களையும் பள்ளி கல்லூரிகளுக்கு உபகரணங்களையும் அமைச்சர்கள் திரு

செங்கோட்டையன் திரு

தங்கமணி டாக்டர்

சரோஜா திரு

கருப்பணன் ஆகியோர் வழங்கினர்

மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் நாளை எவ்வித தளர்வுமின்றி முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்றார் இம்முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக ஒத்தக்கடை வேளாண் பல்கலைகழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோவிட் நல மையத்தை அமைச்சர் பார்வையிட்டார்

வீரமணி வேலூர் மாவட்டத்தில் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகளை கடுமையாக்க முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக மாநில பத்திரப் பதிவுத்துறை அமைச்சர் திரு

காட்பாடி பகுதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையிலும் திருப்பத்தார் மாவட்டத்திலும் விரைவில் கோவிட் பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் என்றார்

வீரமணி டாக்டர்